எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

வேளான் கட்டமைப்புகளை மேம்படுத்துதற்கான லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி திட்டத்தை பிரதமர் திரு

தொடங்கி வைக்கிறார் இலங்கைப் பிரதமராக திரு மஹிந்த ராஜபக்சே இன்று பதவியேற்கிறார்

சேலம் மாவட்டத்தில் நோப்த் தடுப்புப் பணிகள் மற்றம் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நேற்று அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசிணர்

நீலகிரி மாவட்டத்தில் களமளழபால் பாதிக்கட்டட்ட மக்களை மீட்டு பாதுகாப்பாள் இடத்தில் தங்களவத்து அவர்களுக்குத் தேவையாள உணவு மற்றும் பிற வசதிகளை மாநில அரசு செய்து கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அம்மாவட்டத்தில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார்

கடந்த மாதம் அளைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடைபிடிக்கப்பட்ட முழுஊரடங்கைப் போல் இந்த மாதமும் கடைபிடிக்கப்படுகிறது இதன்படி மருத்துவம் சர்ந்த பனிகன் மருத்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் இன்று அனுமதி அளிக்கப்படவில்லை பெட்ரோல் நிலையங்களும் வர்த்தக நிறுவனங்களும் சந்தைகளும் இறைச்சிக் கூடங்களும் மூடப்பட்டுள்ளன முழுஊரடங்கை அடுத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்சடவிட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அவசர் மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் தளியார் வாகனத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் வேறு எந்த வாகனம்களுக்கும் இன்று அனுமதியில்லை என்றும் இதை மீறி இயக்கப்படும் வாகனங்கள்மீது வழக்குப் பதிவு கெப்யப்பட்டு பறிமுதல் செப்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது

தொடர்ந்து இரண்டாவது நளாக சென்னையில் நேற்று நோய்த் தொற்றால் பாதித்தவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்திற்கு கீழே குறைந்துள்ளது

காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேககையில் இதனை அவர் தெரிவித்தார்

வேலூரில் நேற்று நோப்த் தடுப்பு மற்றும் விழிப்புளர்வு தொடர்பாள ஆவோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

குளிர்பதன கிடங்குகள் வேளான் விளைடொருட்களை சேகரிக்கும் மையங்கள் மற்றும் பதப்படுத்தும் பிரிவுகள் அமைப்பதற்கு இந்த நிதி பயன்படுத்தட்டும் இத்திட்டத்தால் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை பாதுகாட்டாக கிடங்கில் இருப்பு வைத்து அப்பொருட்களுக்கு அதிக விலை கிடைக்கும்போது விற்று பயனடைய முடியும் மேலும் பாதுகாப்பு இல்லாத இடத்தில் வைத்து விளைபொருட்கள் சேதமாவதையும் குறைக்க முடியும் இத்திட்டத்திற்கு நிதியுதவி வழங்க பொதுத்தறை வங்கிகள் உட்ட பவ்வேறு நிதிறுவனங்களுடன் அரக ஒட்பந்தம் செய்துகொண்டுள்ளது விவசாயிகளுக்கான பிரதமர் ஆதரவு நிதியுதவி திட்டத்தின்கீழ்

நாடுமுழுவதும் உள்ள வட்க்கணக்கான மக்கள் துப்மை பாரத இயக்கத்தை வாழ்க்கையின் ஒரு இலக்காக மாற்றியுள்ளதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் மனத்மா னந்தி கத்தியாகிரக தூற்றான்டு விழாவை முன்னிட்டு நேற்று புதுதில்லியில் தேசிய தூய்ளம மையத்தை திறந்து வைத்து பேக்கையில் அவர் இதனை தெரிவித்தார்

பொது இடங்களுக்கு செல்லும்போது கட்டாயம் முகக்கவும் அணிய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் இந்நோய்த் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் அரசாய்கத்துடன் பொதுமக்களும் ஒத்துழழத்தால்தான் விரைவில் அந்நோய்த் தொற்றிலிருந்து முழுமையாக விடுடட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மீட்புப் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் கேரள மாநில காவல்துறை மற்றும் தீயணைப்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளனர் உயிரிழந்தவர்கள் தேயிலைத் தோட்டத் தொழிலாளர்கள் என்றும் அவர்களில் பெரும்பாவோர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது இந்த நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களின் விவரம் சேகரிக்கப்பட்டு வருவதாக வருவாய்த் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கெரிவிக்கள்ளார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீட்புப் பனிக்கு தேவையாள உதவிகளை வழங்க தமிழக வருவாய்த்துறையும் பொதுத்துறையும் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள சேதங்களை வருவாய்த் துறை தொடர்ந்து கண்கானித்து வருவதாகவும் மீட்டுப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காவிரி பவானி ஆறுகளில் உபரி நீர் திறந்துவிடப்படுவதை பயன்படுத்தி சாயப்பட்டறை ஆலைகள் கழிவுகளை அந்த ஆறுகளில் திறந்துவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கேசி கருப்பன்னன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பவாளியில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் ஆறுகளில் கழிவுதீர் கூட்பதை தடுக்க மாகக்ட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கொண்ட பறக்கும் படை அமைக்கப்படும் என்று கூறினார் தென்மேற்குப் பருவமனழ தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் அனைகளுக்கு நீர் வரத்து அதிகரித்துள்ளது மழை மேலும் தீவிரம்எடயும் நிலையில் அணைகளிலிருந்து நீர் முழுவதும் திறந்தவிடுவதற்காள வாப்புகள் உள்ளதால் ஆறுகளின் அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாட்டான இடங்களுக்குச் செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் திரு அருண் கந்தர் தயாளன் கேட்டுக் கொண்டுள்ளார் மன்றக்காலத்தில் ஏற்படும் சேத விவரங்களை தெரிவிக்கவும் உதவிகள் கோவும் பொதுமக்களுக்கக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால மையம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும்

மஹிந்த ராஜபக்சே இன்று பதவியேற்கிறார் அவருக்கு அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் இந்தப் பதவியேற்பு விழா கொழும்பு அருகேயுள்ள மிகப் பழமையாள புத்தர் கோவில் முன்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டியில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள் நிஷ்ச்சியில் கேபிளைட் அளம்ச்சர்கள் பதவியேற்பார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன டந்த புதன்கிழமை நடைபெற்ற இலங்கை நாடாளுமன்றத் தேர்தலில் திரு மஹிந்த ராஜபக்சே தலைமயிலாள கட்சி மிகப் பெரிய வெற்றியை பெற்றது

உந்த நவங்பர் மாதம் அதிபர் தேர்தலில் திரு ராஜபக்சேயின் சகோதர் திரு கோத்தபய ராஜபக்சே வெற்றிபெற்றவுடன் இவரை பிரதமராக நியமித்தார் இந்திலையில் நேற்று கொழும்புவில் திரு மஹிந்த ராஜபக்சே வை இலங்கைக்காள இந்திய துதர் திரு

புவியரசன் தெரிவித்துள்ளார்

இந்தியா சீனா இடையே ரானுவ அதிகாரிகள் அளவிவான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது இந்தியா பங்களாதேஷ் நாடுகளுக்கு இடையிலாள உறவு வலுவாக இருப்பதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

அப்துல் மேமன் தெரிவித்துள்ளார் குஜாத் ராஜஸ்தான் மாநிலத்தை ஒட்டியுள்ள எல்லையில் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற ஒருவரை எல்லை பாதுகாப்புப் படையினர் கட்டுக் கொன்றனர் உத்தரபிரதேச மாநிலம் குஷி நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச விமாள நினையம் னெழும்பு விமாள நினையம் இடையே பயணிகள் விமான சேவை விரைவில் தொடங்கவுள்ளது

சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் நேற்று ஆலோசனை நடத்தினார்